தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்சை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள்

தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும்

நண்பகல் வாக்கில் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் அதிகாரபூர்வமான தேர்தல் முடிவுகள் வெளியாக நள்ளிரவு வரை ஆகலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வாக்கு எண்ணும் இடங்களில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் முகவர்கள் கைபேசியை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் ஒருலட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சத்யபிரத சாகுவுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டது புதுச்சேரி கேரளம் அஸ்ஸாம் மேற்குவங்க தேர்தல் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது

வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அனைவரும் முகக்கவசம் மற்றும் அடையாள அட்டைகளை கொண்டு வர வேண்டும் அனைவருக்கும் வெப்பநிலை பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளும் கட்டாயம் பின்பற்றப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

பிரசாந்த் மு

அரியலூர் மாவட்டத்தில் நேர்மையான முறையில் வாக்குஎண்ணும் பணி நடைபெறுவதை அனைத்து அலுவலர்களும் உறுதி செய்யவேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிலாஸ்டன் புஷ்பராஜ் இன்று ஆய்வு செய்தார்

இணையதளத்தில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள இந்நன்னாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செய்தியில் நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்தியுள்ளார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கோவிட் பெருந்தொற்று சூழலில் பொதுமக்களின் உயிரைக் காக்க போராடும் முன்களப் பணியாளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இச்சம்பவத்திற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்